வழங்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தொடங்கி வைக்கிறார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதிசெய்யவேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது

பழனிசாமி நாளை மறுநாள் ஆய்வு செய்கிறார்

பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

என்ற இலக்கை கொல்கத்தா நிர்ணயித்துள்ளது இரவு ஏழரை மணிக்கு சென்னை பெங்களுரு அணிகள் மோதுகின்றன ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சொத்தரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதம் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

முதல் நாளில் மட்டும் ஒரு லட்சும் பேர் சொத்தரிமை அட்டைகளை பெற உள்ளனர் அவர்களின் கைபேசிகளுக்கு குறுந்தகவல் அனுப்பப்பட்டு அதன் வாயிலாக சொத்தரிமை அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக காவல்துறையினர் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக கட்டாயம் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நெறிமுறைகள் இந்த கடிதத்தில் இடம் பெற்றுள்ளன இதனை காவல்துறை முழமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மத்திய அமைச்ச் ராம்விலாஸ் பாஸ்வானின் இறுதிச் சடங்குகள் பாட்ளாவில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது புத்தில்லியில் நேற்று முன்தினம் காலமான அவரது உடல் விமானம் மூலம் நேற்று பாட்னா கொண்டு செல்லப்பட்டகு பாட்னாவில் உள்ள லோக்ஜனசக்தி கட்சியின் தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உடலுக்கு பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர் திரு குஷில்குமார் மோடி மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர்

பியூஷ்கோயல் கூறியுள்ளார்

வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் ஆலோசனை மேற்கொள்கிறார் சென்னை தலைமைச்செயலகத்தில் நிதி வருவாய் தீயணைப்பு காவல்துறை உள்ளிட்ட பல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிப்போரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படும் இதனைத்தொடர்ந்து வரும் செவ்வாய் புதன் கிழமைகளில் கோவிட் தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டப்பணிக்ள குறித்து தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார் மாவட்டங்களில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளின் முன்னேற்றம் நோய்த்தொற்றை கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆவோசிக்கும் முதலமைச்சர் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைப்பதோடு புதிய பணிகளை துவக்கி வைக்கிறார் இதனிடையே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் முன்னேற்பாட்டு பணிகளை மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ இன்று ஆய்வு செய்தார் மாவட்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைப்பதுடன் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த சிறப்பு குறுந்தகட்டை வெளியிட உள்ளதாகவும் கூறினார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சி திட்டப்பணிகளை தொடங்கிவைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடக்க கல்வியை மானவர்கள் தாய்மொழியிலேயே தொடர்ந்து பயில்வதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்துவருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார்

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரியார் பேருந்து நிலைய விரிவாக்க பணிகள் சுற்றுலா தகவல் மைய கட்டுமான பணிகள் நவீன அங்காடி மையம் குன்னத்தூர் சத்திரம் விரிவாக்க பணிகள் ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இத்திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் ஒவ்வொரு வாரமும் ஆய்வு செய்யப்பட்டு குறைகள் உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

சர்வதேச மனநல தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதனைபொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் விடுத்துள்ள செய்தியில் மனநலம் சா்ந்த சுகாதார சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தரமான் மனநல சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளாள்